மாலை ஏழு மணிக்கு வானொலி மற்றும் தூர்தர்ஷன் மூலம் நாட்டு மக்களுக்கு உரையாற்றுகிறார் ஜம்மு கஷ்மீர் மாநிலத்தின் ஜம்மு பகுதியில் கட்டுப்பாடுகள் முற்றிலும் தளாத்தப்பட்டுள்ளன

கஷ்மிரின் சில பகுதிகளில் மட்டும் தடை உத்தரவு தொடர்கிறது கள்நாடகா மற்றும் மகாராஷ்டிராவில் வெள்ளநிலைமை சீரடைந்து வருகிறது

கிரிக்கெட் போட்டி இன்று போா்ட் ஆஃப் ஸ்பெயினில் நடைபெறுகிறது

அவரது உரையை அகில இந்திய வானொலியின் அனைத்து அலைவரிசைகளிலும் யுடியூப் சேனலிலும் கேட்கலாம் குடியரசு தலைவரின் உரையை அந்தந்த மாநில மொழிகளில் இரவு எட்டு மணிக்கு அகில இந்திய வானொலி ஒலிபரப்பு செய்கிறது

கதந்திர தினம் ஒவ்வொரு மாவட்டத்திலும் எப்படி கொண்டாடப்பட உள்ளது என்பது குறித்த முழு விபரங்களை ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற கூட்டத்தில் அதிகாரிகள் ஆளுநரிடம் விவரித்தனா் அம்மாநிலத்தில் நிலவும் சசூழ்நிலை குறித்தும் சுட்டம் ஒழுங்கு மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் மக்களுக்கு வழங்கப்படுவது குறித்தும் ஆவோசிக்கப்பட்டது

தேசிய நெடுஞ்சாலைகள் விமான நிலையங்கள் குடிநீர் மின்சக்தி போன்றவை அனைத்தும் தங்கு தடையின்றி இயங்கி வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் சுதந்திரதினத்தை கொண்டாடுவதற்கு ஜம்மு வில் உள்ள பள்ளி கல்லூரிகளில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக சுட்டம் ஒழுங்கு காவல்துறையின் தலைமை அதிகாரி திரு முனிர்கான் தெரிவித்துள்ளார் கதந்திரதினத்தை அமைதியாகவும் கமுகமாகவும் கொண்டாடுவதற்கு மாநிலத்தின் அனைத்து பகுதிகளிலும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் பிஜேபி அரசு இரண்டாவது முறையாகப் பதவியேற்ற குறுகிய காலத்திவேயே முக்கிய மைல் கல்லை அடைந்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் தளியார் சுப்தி நிறுவனம் ஒன்றுக்கு அவர் அளித்த பேட்டியில் தமது அரசு சரியாள நோக்கத்துடன் தெளிவான கொள்கையை செயல்படுத்தியிருப்பதாக குறிப்பிட்டாா் மக்களின் பெரும்பான்மயை பெற்ற தமது அரசு குழந்தைகள் பாதுகாப்பு ஊழலுக்கு எதிரான நடவடிக்கை இஸ்லாமிய மகளிரின் உரிமையை பாதுகாக்கும் முத்தவாக் தடைச்சட்டம் கொண்டுவரப்பட்டது கஷ்மீர் பிரச்சினை விவசாயிகள் பிரச்னை சந்த்ரயான் இரண்டு விண்கலத்தை விண்ணிற்கு அனுப்பியது போன்ற அனைத்துத் துறைகளிலும் வலிமையான கொள்கைகளை செயல்படுத்தி சாதனை படைத்திருப்பதாக பிரதமர் கூறியுள்ளார்

சில குடும்பங்களும் பிரிவிளைவாதிகளும் அனுபவித்து வந்த சலுகைகள் அனைவருக்கும் கிடைப்பதற்கு ஏற்ற வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார்

இந்த வண்ண விளக்குகளை ஒளிரச்செய்யும் நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி கலந்துகொண்டு அதனை இயக்கி வைத்தாா்

இந்த விளக்குகள் சுதரணமாக பயன்படுத்தப்படும் விளக்குகளை விட ஐந்தில் ஒரு பங்கு மின்சாரத்தை பயன்படுத்தி ஒளிரும் விதத்தில் அமைக்கப்பட்டுள்ளது

இந்த வண்ண விளக்குகள் நாடாளுமன்றத்தின் அழகையும் கம்பீரத்தையும் பறைசாற்றுவதாக இருக்கும் இது நாடாளுமன்றத்தை ஆண்டு முழுவதும் அலங்கரிக்கும் விதத்தில் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது

கடந்த பத்து நாட்களில் சுமார் ஆறு லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை அம்மாநில முதலமைச்சா் திரு எடியூரப்பா நேற்று பாா்வையிட்டாா் மகாராஷ்டிராவில் வெள்ளம் பாதித்தப் பகுதிகளில் தொற்று நோய் ஏற்பட்டுள்ளதா என்பது குறித்து சோதனை மேற்கொள்வதற்கு அம்மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது

மேற்கு மாவட்டங்களில் உயிரிழப்பு கூடுதலாக உள்ளதை அடுத்து சிறப்பு விழாக்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன கிருஷ்ணா மற்றும் பஞ்சாகங்கா நதிகளில் அபாய அளவை தாண்டி வெள்ளம் பெருக்கெடுத்து ஒடுகிறது நேற்றைய நிலவரப்படி ஆறு வட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர்

கேரள மாநிலத்தில் வெள்ளம் பாதித்த பகுதிகளில் மக்களின் வாழ்க்கையை பாதிக்காத விதத்தில் நீண்ட கால தொலைநோக்கு திட்டங்களை ஏற்படுத்தித்தர பிரதமர் முன்வர வேண்டும் என்று காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி கேட்டுக் கொண்டுள்ளார் கடந்த இரண்டு நாட்களாக வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட வயநாடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளை அவர் நேரில் பார்வையிட்டார் கர்நாடகாவில் காவிரி நீர்பிடிப்புப் பகுதிகளில் மழை குறைந்ததை அடுத்து தமிழகத்திற்கு வரும் தண்ணீரின் அளவு குறைந்துள்ளது

அணையிருந்து டெல்டா பாசனத்துக்காக பத்தாயிரம் கன அடி தண்ணீர் விடுவிக்கப்படுகிறது

தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்த பேருந்துகளின் சேவையை அவர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார்

கடந்த இரண்டரை ஆண்டுகளில் படிப்படியாக இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது கற்றுச்சூழலுக்கு பாதகம் ஏற்படுத்தாத வகையில் மின்சாரத்தால் இயங்கும் வாகனங்களை உற்பத்தி செய்வதற்கு மத்திய அரசு ஊக்கம் அளித்து வருகிறது

முதல்கட்டமாக ஐந்து நகரங்களில் மின்சார பேருந்துகள் இயக்கப்படும்

இந்த விண்கலம் அடுத்த மாதம் ஏழாம் தேதி சந்திரனில் தரையிறங்கி நிலவில் ஆய்வுகளை மேற்கொள்ளும் என்று கூறப்பட்டுள்ளது இந்த ஆய்வின் மூலம் நிலவிலுள்ள கனிமங்கள் வேதியல் அமைப்புகள் மற்றும் நிலவில் நிலவும் காலநிலை குறித்த தகவல்கள் தெரியவரும் என்று இஸ்ரோ குறிப்பிட்டுள்ளது

ஐ நா பாதுகாப்புக் குழுவின் தலைமை ஏற்றுள்ள போலந்து நாடு கஷ்மீர் பிரச்சினையில் இந்தியாவும் பாகிஸ்தானும் இருதரப்பு ஆலோசனைகள் மூலம் தீர்வுகாண வேண்டுமென்று வலியுறத்தியுள்ளது நியூயார்க்கில் உள்ள ஐ நா அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய போலந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெசக் கஃபுடோவிஸ் இருதரப்பு ஆலோசனைகள் மூலமாக மட்டுமே பிரச்சினைக்கு தீர்வுகாண முடியும் என்று கூறினார் ஐரோப்பிய யுனியன் இந்த நிலையை ஆதரிப்பதாகவும் அவர் தெரிவித்தார் கஷ்மீர் பிரச்சினைக்கு இருதரப்பு அரசியல் தீர்வு மட்டுமே நிரந்தர தீர்வாக முடியும் ஐரோப்பிய யுனியன் சென்றவாரம் அறிக்கை வெளியிட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது ஐ நா சிறப்பு அறக்கட்டளை நிதியத்துக்கு இந்தியா ஒரு மில்லியன் அமெரிக்க டாலர் வழங்கியுள்ளது ஐ நா மேம்பாட்டு அமைப்பின் மூலம் செயல்படுத்தப்பட்டு வரும் சீரமைப்பு நடவடிக்கைகளுக்கு இந்தியா தொடர்ந்து ஆதரவு அளிக்கும் என்று ஐ நா வுக்கான இந்தியாவின் நிரந்தர பிரதிநிதி சையது அக்பருதீன் டுவிட்டர் செய்தியில் தெரிவித்துள்ளார் இந்தியா வெஸ்ட் இண்டஸ் அணிகளுக்கு இடையிலான மூன்றாவது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று போர்ட் ஆப் ஸ்பெயினில் நடைபெறுகிறது